இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக திரு டி ராஜா நியமிக்கப்பட்டுள்ளார் வெஸ்ட் இண்டஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷிய ஒபன் பேட்மின்டன் இறுதிப்போட்டியில் பி வி சிந்து தோல்வியடைந்தார்

சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

சேலம் மாவட்டம் எடப்பாடியில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

முன்னதாக தாரமங்கலத்தில் அமைக்கப்பட்டுள்ள புறவழிச்சாலையை திறந்து அவைத்து அவர் பேசினார் சேலம் உருக்காலை அருகே ரானுவ தளவாட உதிரி உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார்

சென்னைக்கு அருகே இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் ஆசிரியர் தேர்வு எழுதி பணி வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் கலந்தாய்வு நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

புதுதில்லியில் நடைபெற்ற அக்கட்சியின் தேசிய குழு கூட்டத்தில் இப்பதவிக்கு அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதுவரை இப்பொறுப்பை வகித்து வந்த திரு சுதாகர் ரெட்டி உடல்நலக்குறைவு காரணமாக தமது பதவியை ராஜினாமா செய்தார் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ்

தமிழகத்தின் நலனுக்கு எதிரான எந்தவொரு திட்டத்தையும் மாநில அரசு செயல்படுத்தாது என்று உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் இன்று மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தூய்மை இந்தியா இயக்கத்தின்கீழ் பிரதமர் திரு நரேந்திர மோடி வானொலி மூலம் உரையாடுவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்தார்

ஒவ்வொரு நாளும் இதபற்றி உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்

நாமக்கல் மாவட்டம் சிங்களாந்தபுரத்தில் உள்ள ஏரியை மத்திய அரசின் நீர் மேலாண்மை திட்டத்தின்கீழ் பொதமக்கள் தூர்வாரும் நிகழ்ச்சியை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அருளரசு இன்று தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் ஒருநாள் மற்றும் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது விராட் கோலி தலைமையிலான இந்த அணியில் ராகுல் சஹார் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளார் மகேந்திர சிங் தோனி துணை நிலை ராணுவப்படையில் பணியாற்றுவதற்காக இரண்டு மாத கால ஒய்வு கோரியதால் அணியில் அவர் இடம்பெறவில்லை ஒருநாள் மற்றும் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் பும்ரா மற்றும் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒய்வு அளிக்கப்பட்டுள்ளது டெஸ்ட் போட்டிக்கான அணியில் மட்டும் பும்ரா இடம்பெற்றுள்ளார்

இந்தியா ஏ வெஸ்ட் இண்டீஸ் ஏ அணிகளுக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது

தமிழ்நாடு பிரீமீயர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று காஞ்சி அணியை எதிர்கொள்கிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பெங்களுரு குஜராத் அணியையும் ஐதராபாத் அணி தமிழக அணியையும் எதிர்கொள்கின்றன